தீவிர புயல் தாக்கத்தின் காரணமாக ஒடிசாவில் நான்கு பேர் உயிரிழந்தனர்

கடலோர ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளிலும் அதி தீவிர மழை பலத்த காற்றுடனும் இடியுடனும் பெய்துவருகிறது

ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளன தகவல் தொடர்பும் மின் விநியோகமும் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது புயல் கரையை கடந்த பின்னர் பூரி புவனேஸ்வர் ஜெகத்சிங் பகுதிகளில் கன மழை கொட்டுகிறது கஞ்சம் குர்தா கஜபதி உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்று வீசிவருகிறது தற்போது போனி புயல் குர்தா கட்டக் ஜட்ஞ்பூர் பத்ரக் பாலசோர் வழியாக மேற்கு வங்கம் நோக்கி நகர்ந்து வருகிறது இந்நிலையில் ஒடிசா மாநில அரசு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை முழு வீச்சில் மேற்கொண்டிருந்தது

இந்திய கடலோர காவல்படையும் கடற்படையும் கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளன

போனி புயல் தாக்கத்தால் சென்னையிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் இன்று கடலுக்குள் செல்லவில்லை

விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பயணிகளின் கோரிக்கைக்கு ஏர் லைன் நிறுவனங்கள் செவி சாய்க்க வேண்டும் என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு

தமது அமைச்சகம் பாதிக்கப்பட்ட மாவட்ட அரசுகளுடன் தொடர்பு கொண்டு மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்ளும் என்றார் பிரதமர் புயல் தீவிர புயலால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுடன் மத்திய அரசு துணை நிற்பதாக பிரதமர் திரு

புயலை அடுத்து தோன்றியுள்ள நிலைமையை அவர் உன்னிப்பாக ஆராய்ந்து வருவதாகவும் நிலமையை ஆய்வு செய்து வருவதாகவும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது

ராஜஸ்தான் மாநிலத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோதியும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மத்திய பிரதேசத்திலும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஏனைய அரசியல் தலைவர்களும் இறுதி கட்ட சூராவளி பிரச்சாரத்தை முனைப்புடன் மேற்கொண்டு வருகின்றன்

இத்தொகுதிகளில் திமுக அஇஅதிமுக உட்பட கூட்டணி கட்சித்தலைவா்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

நாகர்கோவிலில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதன்மூலம் சூரியனை பற்றி தெரியாத பல தகவல்கள் வெளிவரும் என்றார்

தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் அஇஅதிமுக பிஜேபி கூட்டணி வெற்றிபெற சாதகமான சூழ்நிலை இருப்பதாக கூறியுள்ளார்

ராமதாஸ் தமிழகத்தில் நீதிபதிகள் தேர்வில் மைனஸ் மதிப்பெண் முறையை நீக்க வேண்டும் என பா ம

மாவட்ட நீதிபதிகளை நேரடியாக தோ்ந்தெடுக்க நடத்தப்பட்ட முதல்நிலை தேர்வில் ஒருவர் கூட தேர்ச்சி பெறவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர் தேர்வில் மைனஸ் மதிப்பெண் வழங்கியதே இதற்கு காரணம் என்றார் கோவில் பாதுகாப்பு பணிகள் இலங்கை குண்டுவெடிப்பின் எதிரொலியாக தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் நாமக்கல் அருள்மிகு நரசிம்மர் ஆஞ்சநேயர் நாமகிரி தாயார் அரங்கநாதர் திருக்கோவில்களில் காவல்துறையின் பாதுகாப்பு பிரிவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் அதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானி சங்கமேஸ்வரர் ஆலயத்தின் பாதுகாப்பு பணிகளையும் காவல் தீயணைப்புத்துறையினா் மருத்துவ பிரிவினா் இன்று பார்வையிட்டனர் விழாக்காலங்களில் பாதுகாப்பு பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இதில் விளக்கமளிக்கப்பட்டது நாய் கண்காட்சி உதகை கோடை விழாவின் ஒரு பகுதியாக தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று நடைபெறுகிறது

கோவை நாகர்கோவில் பயணியர் விரைவு ரயில் இன்றும் வரும் செவ்வாய் கிழமையும் சேலம் நாமக்கல் கரூர் வழியாக திருப்பிவிடப்படுகிறது

ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மாலை மற்றும் வஸ்திரங்களுடன் நம்பெருமாள் தேரில் எழுந்தருளியபோது குழுமி இருந்த பக்தர்கள் ரங்கா ரங்கா என்ற கோஷத்துடன் தேரை வடம்பிடித்தனர்